எடப்பாடி கே பழனிச்சாமி சுகாதார துறை பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார்

எடப்பாடி கே

பேரிடர்களின் ஏற்படும் தாக்கம் பாதிப்புகள் அபாயங்கள் குறித்த மதிப்பீடுகள் அவற்றை குறைப்பதற்கான இயற்கை அணுகுமுறைகள் நிர்வாக கட்டமைப்பு பேரிடர்களை எதிர்கொள்ளும் முறைகள் பாதிப்புகளை சீரமைத்தல் இழப்பீடு புனர்வாழ்வு வளர்ச்சி திட்டங்கள் நிதி ஆதாரங்கள் போன்ற பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கி இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆர்

உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் குடிநீர் திட்டப்பணிகள் குடி மராமத்து திட்டப்பணிகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகள் சரியான முறையிலும் விரைவாகவும் மேற்கொள்ளப்படுகிறதா என்பதையும் மக்களை அவை முழுமையாக சென்றடைகிறதா என்பதையும் அவர் கேட்டறிந்தார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு செல்லூர்

ராஜு டாக்டர் வே

காமராஜ் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இரா துரைக்கண்ணு ஆர்

உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் முன்னதாக முதலமைச்சர் தஞ்சை திருவாரூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிப்பு அலுவலர்களுடன் நேற்று வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை மெற்கொண்டது குறிப்பிடத்தக்கது

சென்னையில் உள்ள கட்சி தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலர் திரு

அன்பழகன் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார்

கட்சியின் தலைவராக இருந்த மு

ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக பதவி வகித்து வருகிறார்

இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பேயி முன்னாள் மக்களவை தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி தமிழக முன்னாள் ஆளுநர் சுர்ஜித்சிங் பர்னாலா உள்ளிட்டோரின் தெரிவிக்கும் மறைவிற்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

கருணாநிதி ஆற்றிய சமூக அரசியல் கலை இலக்கிய பணிகளுக்காக அவருக்கு மத்தியஅரசு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேறியது இதனிடையே திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மூத்த தலைவர் திரு

கணேசன் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் திராவிடர் கழக தலைவர் திரு

வீரமணி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

சிறந்த ஆட்சி ஏழை எளியோர் பயன்பெறும் திட்டங்களின் செயலாக்கம் அதனை மேம்படுத்துவது போன்றவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது

பிஜேபி தலைவர் திரு

இஸ்ரோ தலைவர் திரு

வேளாங்கண்ணி நாகைமாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டுத்திருவிழா நாளை மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் ருமேனியாவின் சைமோனா ஹெலப் அதிர்ச்சி தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார்